இன்று இரவு எட்டு மணிக்கு உரையாற்றுகிறார்

வேலூர் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன

இந்தியா வெஸ்ட் இண்டிஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தாஷன் மூலம் நாட்டு மக்களுக்கு இன்று இரவு எட்டு மணிக்கு உரையாற்றுகிறார் நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமின் உரை பற்றிய சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு தில்லி வானொலியின் செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது

குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதுகளை இன்று வழங்கினா் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகா்ஜிக்கு பாரத ரத்னா விருதை அவா் வழங்கினாா் பாரதீய ஜனங்கின் மறைந்த தலைவர் நானாஜி தேஷ்முக் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல பாடகள் மறைந்த பூபன் ஹசாரிகா ஆகியோருக்கான விருதுகளை அவர்களது குடும்பத்திளர் பெற்றுக் கொண்டனர்

காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் தாக்கல் செய்த இந்த மனுவை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டுமென்று அவரது வழக்கறிஞர் விடுத்த கோிக்கையை நீதிபதி திரு ரமணா தலைமையிலான அமர்வு நிராகரித்தது உரிய நேரத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் நாட்டில் உள்ள இளைஞர்களின் திறமையை ஊக்குவிப்பதற்கு மத்திய அரசு சிறப்பு பயிற்சிகள் அளித்து வருவதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்ச் திரு மகேந்திரநாத் பாண்டே தெரிவித்துள்ளார் புத்தில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்கு ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கப்படும் என்றார் பல்வேறு பிரிவுகளில் விருதுகளை வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார் விருதுக்கு தகுதியானவா்கள் அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கவாம் என்றும் அமைச்ச் தெரிவித்தாா்

இந்நாளைபொட்டி சுதந்திர போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் மாநாடு இன்று சென்னையில் தொடங்கியது இக்கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர் அரசு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆட்சித் தலைவர்கள் ஒவ்வொரு மாதமும் கள ஆய்வு மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை அனுப்ப வேண்டுமென்று அறிவுறுத்தினார் இத்தகைய கூட்டங்கள் நான்கு மாதத்திற்கு ஒருமுறை தமது தலைமையில் நடைபெறும் என்றும் அவர் கெரிவிக்கார் ஒரு சொட்டு நீரைக்கூட வீணாக்காமல் சேமிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் அவர் அறிவுறுத்தினார் ஏழை மக்களின் நலன் காக்கும் அரசாக தமது அரசு செயல்பட்டு வருவதாகக் கூறிய அவர் இதனைக் கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர்கள் கறுகறுப்பாக களத்தில் இறங்கி பணியாற்ற வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார்

தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூரிள் நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது மேற்குவங்க மாநிலம் சாந்திநிகேதனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிரியர்களும் மாணவர்களும் பங்கேற்றனர் அவரது படைப்புகள் மற்றும் சுதந்திரப் போரட்டத்தில் அவர் ஆற்றிய பங்குபணி குறித்த சிறப்பு கண்காட்சியும் நடைபெற்றது தாகூரின் பாடல்களும் இசைக்கப்பட்டன தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது

தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை நீடிப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த ஆண்டு பாசனத்துக்காக தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்

இதன் காரணமாக பவானி ஆற்றின் கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக குற்றால அருவிகளில் மேற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செயதியாளர் தெரிவிக்கிறார்

கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது பேச்சிப்பாறை அணை ஒரே நாளில் ஐந்து அடியும் பெருஞ்சாணி அணை ஒரே நாளில் ஒன்பது அடியும் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே வட மாநிலங்களான மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் ஒடிஸா கோவா மற்றும் கேரளாவும் கனமழை வெள்ளத்தால் பதிக்கப்பட்டுள்ளன தேசிய மற்றும் அம்மாநிலங்களின் பேரிடர் மீட்புப் படையினரும் கடற்படையினரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் தேனி நீலகிரி கோவை மேற்குத் தொடர்ச்சி மவைப்பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இந்தியா வெஸ்ட் இண்டிஸ் அணிகளுக்கு இடையிவான முதலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி இன்று கயானாவில் நடைபெறவுள்ளது இந்திய நேரப்படி இரவு ஏழு மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய குழு அறிவிக்கப்பட்டுள்ளது